ஆகாஷவாணி தலைப்புச் செய்திகள் விவசாயிகள் தங்களது விளைப்பொருட்களுக்கு நியாயமான விலையை பெற மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கைகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றி உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் ரயில் பயனிகளின் வசதிகளை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ்கோயல் தெிவித்துள்ளார் உலகம் முழுவதும் இயேசுபிரான் அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்பா்னில் நாளை தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் வேளாண் சீர்திருத்த சுட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தவறாக வழிநடத்துவதோடு உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்

நரேந்திர மோடி இன்று விடுவித்தார் பின்னர் ஆறு மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகளுடன் காணொலி காட்சி மூலம் அவர் கலந்துரையாடினார்

புதிய வேளாண் சுட்டங்கள் தொடர்பாகசில அரசியல் கட்சிகள் தங்களது கருத்துக்களை விவசாயிகள் மீது திணிப்பதாகவும் அவர் குறை கூறினார் பண்ணை ஒப்பந்த முறையின் கீழ் விவசாயிகளின் ஒட்டுமொத்த நிலத்தையும் தனியார் கைபற்றி விடுவார்கள் என்று சிலர் வதந்திகளை பரப்புவதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை பெறுவார்கள் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி திட்டவட்டமாக கூறினார் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களுக்கு சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஒன்றரை மடங்கு விலை வழங்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் முன்னதாக விவசாயிகள் பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டம் தொடர்பான தங்களது அனுபவங்களையும் விவசாயிகளின் நலன்களுக்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தொடர்பாகவும் தங்களது கருத்துக்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சள் திரு நரேந்திர சிங் தோம் இத்தகைய திட்டங்கள் மூலம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக தெரிவித்தார் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதால் அரசின் பலன்கள் முழுவதமாக விவசாயிகளை சென்றடைவதாக அமைச்சர் கூறினார்

தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த ஆறாண்டுகளாக விவசாயிகளுக்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையும் விளை பொருட்களை கொள்முதல் செய்யும் மையங்களும் தொடர்ந்து இயங்கும் என்று கூறினார்

விவசாயிகள் குறித்த எம் எஸ் சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரைகளை முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

முன்னதாக காஞ்சிபுரத்தில் விவசாயிகள் மத்தியில் உரையாற்றிய பிரகாஷ் ஜவ்டேகர் புதிய சுட்டங்களால் விவசாயிகளுக்கு எத்தகைய பலன்கள் கிடைக்கும் என்பதை நாடுமுழுவதும் விவசாயிகளை சந்தித்து பிஜேபி தொண்டர்கள் விளக்கி வருவதாக தெரிவித்தார் விவசாயிகளுக்காக மத்திய அரசு செய்த சாதனைகளை விளக்கும் புத்தகம் ஒன்றையும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ஜவ்டேகர் வெளியிட்டார் ரயில் பயணச்சீட்டு வழங்கும் இணையதளம் எளிமையானதாகவும் அனைத்து வசதிகளையும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் வலியுறுத்தியுள்ளார் இணையதளம் மூலம் பயணச்சீட்டு வழங்கும் வசதியை மேம்படுத்தும் பணிகள் குறித்து அவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார் ரயில் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்துவதற்காகவே பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் இயேசு பிரான் அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகெங்கும் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பவர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இத்திருநாளையொட்டி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இது ஒட்டுமொத்த பாதிப்பில் இரண்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் ஆகும்

வெங்கய்யா நாயுடு துறை சாா்ந்த வல்லுநா்களுடன் இன்று ஆவோசனை மேற்கொண்டாா் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் தலைவா் மற்றும் துணைத்தலைவா் ஆகியோா் குடியரசுத் துணை தலைவரை ஹைதராபாத்தில் இன்று சந்தித்து பேசினர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக்குழு மற்றும் தேசிய வைரவாஜி நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து பாரத் பயோடெக் நிறுவனம் தடுப்பு மருந்தை உருவாக்கி வருவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார்

பாரம்பரிய மருத்துவ முறைகளுடன் நவீன மருத்துவ முறைகளையும் ஒருங்கிணைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் மூலம் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறிப்பிடத்தக்க அளவு மேம்பட்டு வருவதாக அமைச்சகம் கூறியுள்ளது இதனிடையே ஆயுஷ் மூலம் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்யும் வகையில் மூன்று மாதகால இயக்கத்தையும் அமைச்சகம் தொடங்கியுள்ளது நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்த மறுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இத்தொடர்பாக வழக்கு ஜன்றை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் வைத்தியநாதன் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கையை எதிர்த்து அளிக்கப்படும் முறையீடு மீது குறித்த காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போதும் அதிகாரிகள் சிலர் அதை அமல்படுத்துவதில்லை என்று கூறினார் அத்தகைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது உத்தரவில் அவர் குறிப்பிட்டார் குடிநீரின் தரத்தை பரிசோதிப்பதற்கான புதிய கருவியை உருவாக்கும் போட்டியை தேசிய ஜல் ஜீவன் திட்டம் தொடங்கியுள்ளது நாடு முழுவதும் ஜல் ஜீவன் திட்டத்தின்கீழ் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது நகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தரமான குடிநீருக்காக மேற்கொள்ளும் கூடுதல் செலவை குறைக்கும் வகையிலும் எளிதாக பிற இடங்களுக்கு எடுத்து செல்லும் வகையிலும் குறைந்த விவையில் புதிய கருவியை உருவாக்குவதற்கான இப்போட்டி தொடங்கப்பட்டுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்பர்னில் நாளை தொடங்குகிறது

இந்த அணியில் சுப்மன் கில் ரிஷப் பந்த் ரவீந்திர ஜடேஜா முகமது சிராஜ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் விருதிமான் சகாவுக்கு பதிலாக ரிஷப் பந்த் அணியில் இடம்பெற்றுள்ளார் ஆல்ரவுன்டர் ரவீந்திர ஐடேஜா மீண்டும் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்திய அணிக்கு ரஹானே கேப்டனாக செயல்படுவார்

காவ்பந்து போட்டியில் நாளை நடைபெற உள்ள ஆட்டத்தில் சென்ளை அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது